முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை பார்வையிட உள்ளார்

என்று மத்திய குழுவின் தலைவர் திரு டேனியல் ரிச்சர்ட் தெரிவித்துள்ளார்

என பிரதம் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளாா்

இனி விரிவான செய்திகள் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை பார்வையிட உள்ளதாக கைத்தறித் துறை அமைச்ச் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் நிவாரணப் பணிகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது அமைச்சா்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திருமதி சரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்தக் கூட்டத்திற்குப் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அமைச்சா் திரு ஓ எஸ் மணியள் நாகை மாவட்டத்தில் கஜ புயல் பாதித்த பகுதிகளை நாளை பார்வையிடும் முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்க இருப்பதாக தெரிவித்தாா்

நிவாரணப் பணிகள் நிறைவடையும் வரை அனைத்துத் துறையினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே நிவாரணப் பணிகள் காரணமாக நாகை வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புயலால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை மீண்டும் நடுவதற்கு சாத்தியமிருப்பதாக தெரியவில்லை என அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் வல்லான்குடிக்காடு பழம்பேட்டை வல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன்னார்குடி சுட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகுளும் கஜ புயலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்

எனவே அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இப்பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழுவின் தலைவா் திரு டேனியல் ரிச்சா்ட் தெரிவித்துள்ளாா் தங்களது மூன்று நாள் ஆய்வுப் பணிகளை நாகை மாவட்டத்தில் நேற்று நிறைவு செய்த பின்னர் இதனைத் தெரிவித்த மத்திய குழுத்தலைவர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை தாங்கள் ஆய்வு செய்ததாக கூறினார் இப்பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தாங்கள் புதுதில்வி திரும்பி அறிக்கை அளித்ததும் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் உதவிகள் கிடைக்கப் பெறும் என்றாா் குறுகிய காலத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களையும் பார்வையிடுவது சாத்தியமற்றது என்றும் சாலையின் இருபுறங்களிலும் பேரழிவின் பாதிப்பை தாங்கள் நேரில் கண்டறிந்ததாகவும் திரு டேனியல் ரிச்சர்ட் தெரிவித்தார் விவசாயிகள் தங்களது பிள்ளைகளைப் போல வளர்த்த தென்னை மரங்கள் புயலில் சிக்கி அழிந்துவிட்டதாகவும் பாதிப்புகளை வார்த்தையால் வா்ணிக்க முடியாது என்றும் அவா் கூறியுள்ளார் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மும்பை தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்து நேற்றுடன் பத்தாண்டுகள் நிறைவடைந்ததை நினைவுகூர்ந்தார்

இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதில் ஈடுபட்ட குற்றவாளிகளையும் அரசு ஒருபோதும் மறவாது என்றும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமா் உறுதியளித்தார் மத்திய பிரதேசம் மற்றம் மிஸோராம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

இம்மாநிலங்களில் நடைபெற்று வந்த பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்ததை அடுத்து வேட்பாளர்கள் ஒலிபெருக்கியின்றி வாக்காளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர் இதனிடையே அடுத்த மாதம் ஏழாம் தேதி சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பாகிஸ்தானின் கா்தா்பூர் பகுதியில் குருநானக் தேவ் நினைவிடம் அமைந்துள்ள குருத்வாரா தா்பாா் சாஹிப் செல்லும் சீக்கிய யாத்திரிகள்களின் வசதிக்காக அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய சாலை வளாகம் அமைக்கும் பணிக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அடிக்கல் நாட்டினார் பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட மான் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கையா நாயுடு சீக்கிய மக்களின் நீண்டகால களவு தற்போது செயல்பாட்டிற்கு வரவிருப்பதாக குறிப்பிட்டார் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைக்கப்படும் இந்த சாலை வளாகம் மூலம் சீக்கியர்கள் ஆண்டு முழுவதும் குருநானக் தேவ் நினைவிடத்திற்கு சென்று வர முடியும் என்றும் அவர் கூறினார் அரசியல் சாசன அமைப்பான நீதித்துறை அரசு நிா்வாகம் ஆகியவை அவற்றுக்கான வரம்புக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் என மத்திய சுட்ட அமைச்ச் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உச்சநீதிமன்றம் சா்பில் நடைபெற்ற அரசியல் சுட்ட தின விழாவில் பேசிய அவர் அரசு அதிகாரத்தில் எந்த அளவுக்கு தலையிடலாம் என்பதை நீதித்துறை முடிவு செய்ய வேண்டும் என்றார் ஆட்சி நிர்வாகம் என்பது மிகவும் சிக்கலான ஒரு பணி என்றும் இதில் உள்ள பல்வேறு அம்சங்களையும் நீதித்துறை உணர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அரசியல் சுட்டத்தில் கூறப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றாவிட்டால் நாட்டில் குழப்ப நிலை ஏற்படும் என்றார்

இது வேளாண்மை வனவியல் கடலோர மண்டலங்கள் உள்நாட்டு நீர்வழிகள் மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழல் பற்றிய தகவல்களை சேகரித்து அனுப்புவதுடன் ரானுவ பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட உள்ளது பிரதமின் ஜன் ஒளஷதி கேந்திரா திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன

உயிர்காக்கும் மருந்துகள் குறைந்த விலையில் கிடைப்பதால் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக பயனாளிகள் கூறுகின்றனர்

புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தற்போதைய தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே காணாமல் போன நிக்குறவர் இன குழந்தையை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தேசிய குழந்தைகள் ஆணையத்தின் உறுப்பினர் திரு ஆனந்தன் தெரிவித்துள்ளா் விளையாட்டுச் செய்திகள் தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியில் மகளிருக்கான ட்ராப் பிரிவில் மத்திய பிரதேசத்தின் வர்ஷா வர்மன் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் பந்து வீச்சாளர்களுக்கான பிரிவில் இந்திய வீரா் குல்தீப் யாதவ் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளாா்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் புனே அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது